மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் முதலமைக்ள் திரு எடப்பாடி பழனிளமி தெரிவித்துள்ளாா்

அவர் அறிவித்துள்ளார்

வழங்க முதலமைச்சா் உத்தரவிட்டுள்ளார்

லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார்

நாடு முழுவதும் மாணவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் கலந்துரையாடினார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பொதுமக்கள் வெளியில் வரும் போது அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

சந்தைகளில் சமூக இடைவெளியை பராமிப்பது அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விளியோகிப்பது முகக்கவசங்கள் தயாரிப்பு போக்குவரத்து பணிகள் ஆகியவற்றில் தேசிய மாணவர் படையின் பங்கு மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டார் விரைவிலேயே நாடு நோய்த்தொற்றிலிருந்து விடுபடும் என்றும் அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் கூறினார்

வளைகுடா நாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கு அதிகளவில் விமானங்கள் இயக்கப்பட உள்ளன

மாலத்தீவுகள் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்சில் உள்ளவர்களை அழைத்து வருவதற்கு மூன்று கடற்படை கப்பல்கள் தயார் நிலையில் உள்ளன

ஜலஷ்வா ஐஎன்

மக் ஆகியவை மாலத்தீவுக்கும் ஐஎன்

ஷாதுல் துபாய் மற்றும் மேற்கு ஆசிய நாடுகளில் உள்ள இந்தியாகளை அழைத்து வரவும் அனுப்பப்பட உள்ளன

வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்படும் அனைவருக்கும் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் செய்ய வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது

உதயகுமார் கூறியுள்ளார் இது தெடா்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் எதிாக்கட்சித் தலைவர்கள் உண்மைக்கு மாறான அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார்

வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி ஒப்பந்தப்புள்ளிகள் கோரப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் மக்கள் நலனுக்காக தொலைநோக்கு பார்வையுடன் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார்

மத்திய அரசின் உள்ளூரிலேயே தயாரிக்க வேண்டும் என்ற நடைமுறையை அரசு பின்பற்றி வருவதாக அவா சுட்டிக்காட்டினார் அடுத்த ஆண்டுக்குள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் அரசு ஈடுபட்டுள்ளதாக அமைச்ச் திரு ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வீரமரணம் அடைந்த சந்திரசேகருக்கு அரசு சார்பில் மியாதை செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு சென்னை மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வரும் வியாழக்கிழமை டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது மற்ற பகுதிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை போன்று வியாழக்கிழமை டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என்றும் அப்போது சமூக இடைவெளி கண்டிப்பாக பின்பற்றப்பட் வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் கடைகள் திறக்கப்படும் தேதி பின்னா் அறிவிக்கப்படும் என்றும் இன்று வெளியிடப்பட்ட அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்ச் திரு கே

செங்கோட்டையன் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டாா்

இந்த பணியில் முன்னணியில் இருக்கும் மருததுவர்கள் மற்றும் செவிலியர்களின் தன்னவமற்ற சேவை பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் கூறினார்

வினய் தெரிவித்துள்ளார்

வீரராகவ ராவ் கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரை மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து வேலையிழந்துள்ள வெளிமாநில தொழிலாளர்கள் அதிகளவில் உதவி மையத்தில் பதிவு செய்து வருகின்றனர்